எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

திகழ்கிறது என மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார்

மேற்கொள்ளப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் டென்மார்க் ஆஸ்திரேலியா அணிகள் விளையாடி வருகின்றன

இனி விரிவான செய்திகள் சர்வதேச யோகா தினம் உலகெங்கிலும் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி உத்ர்காண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள வன ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்று பேசினார் யோகாவை தங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உலக அளவில் மக்களை ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் உத்ரகாண்ட் மாநிலம் யோகா பூமியாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் யோகா பயிற்சி ஆரோக்கிய வாழ்வை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் யோகா பயிற்சியையும் அவர் மேற்கொண்டார்

அரசு முறைப் பயணமாக சூரிநாம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு அதிபரோடு இணைந்து யோகா தின் கொண்டாட்டங்களில் பஙகேற்றார் மும்பையில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பள்ளிப் படிப்பில் யோகா ஒரு பாடமாக சேர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆரோக்கியமான நாட்டை உருவாக்க இது உதவிடும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் தெரிவித்தார் புத்தில்லியில் நடைபெற்ற யோகா தின் நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு யோகா பயிற்சி மேற்கொள்வது அவசியம் என்றார்

தமிழகத்திலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் யோகா தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு ஆசனங்களை மேற்கொண்டார் சென்னையில் மற்றொரு யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய வர்த்தகத் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு மனித சமுதாயத்திற்கு இந்தியா அளித்த பரிசு யோகா என்று குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களோடு இணைந்து மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் யோகா பயிற்சி மேற்கொண்டார்

கோவையில் களவிளம்பர அலுவலகம் சார்பில் நடைபெற்ற யோகா கொண்டாட்டத்தில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் திரு எம்விவிஎஸ் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம கிராமிய பல்கலைக் கழகத்தில் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு நடராஜன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் நான்காம் வகுப்பு பயிலும் மாணவி நீரில் நீந்தியபடி யோகாசன பயிற்சியை மேற்கொண்டார் நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின மாணவர்கள் கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாமல் யோகா பயிற்சியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதேபோன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்ற யோகா தினம் கொண்டாட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்துகொண்டனர் ஐநாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பஙகேற்றனர்

இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடிக்கச் சென்ற இந்த மீனவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த மீனவர்கள் இந்தியா திரும்புவதற்கும் அந்த நிறுவனம் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று அவர் தெரிவித்குள்ளார் எனவே ஈராளில் சிக்கித் தவிக்கும் மீனவர்களை மீட்க அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு அறிவுறுத்துமாறு திரு எடப்பாடி பழனிசாமி தமது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்

தொழில்துறையினருக்குத் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தித் தரும் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கூறியிருக்கிறார்

சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேன்டும் என்று குறிப்பிட்ட அவர் உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தொழில்முனைவோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

உற்பத்தியை பெருக்கும் விதத்தில் தொழில் கொள்கையில் சில மாற்றங்களை செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச இயந்திர உபகரண கண்காட்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் இன்றைய தொழில் வளர்ச்சியில் தகவல் தொழில்நுட்பம் மிகச் சிறந்த பங்காற்றி வருவதாகவும் ஸ்மார்ட் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட பொருட்களுக்கு மட்டும் தேவை அதிகரித்து இருப்பதாகவும் கூறினார்

நிகழ்ச்சியில் பேசிய தொழில் துறை அமைச்சர் திரு எம் சி சும்பத் தமிழகத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் போதமானதாக உள்ளதால் மத்திய அரசு விமான உதிரிபாகங்கள் உற்பத்தி மையத்தையும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி வளாகத்தையும் அமைக்கவுள்ளதாக கூறினார்

விழாவில் பேசிய ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றார் தொழில்களை தொடங்குவதற்கு தேவையான அனுமதிகள் ஆன்லைன் மூலம் ஒற்றைச்சாளர முறையில் வழங்கப்பட்டு வருவதாக திரு பெஞ்சமின் கூறினார் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை தோப்பூரில் இந்த மருத்துவமனை அமைப்பதற்கு தேவையான இடத்தில் உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றார் இதற்கான பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அரிசி உற்பத்தி அளவு குறித்து மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

அஇஅதிமுக அரசு நீதிமன்றங்களிலேயே சரியான புள்ளி விவரங்களை அளிக்காததால் தமிழகத்தின் உரிமைகள் பறிபோயிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

உலகக்கோப்பை கால்பந்து குறித்த செய்தி உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ரஷ்யாவின் சமரா நகரில் மாலை ஐந்தரை மணிக்கு தொடங்கிய போட்டியில் டென்மார்க் ஆஸ்திரேலியா அணிகள் தவா ஒரு கோல் அடித்து சம நிலையில் உள்ளன